முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார்

சிறந்த நிர்வாகத்தை வழங்குவதில் தமிழகம் வருங்னலங்களிலும் முதலிடத்தில் நீடிக்கும் என்று மாநில அமைச்சர் திரு பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார்

டிராவில் முடிவடைந்தது இனி விரிவான செய்திகள் மக்கள் தொகை கணக்கெடுப்புக் குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ளத் தேவையில்லை என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார் இன்று சேலம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

தேசிய குடியுரிமை பதிவேடு எடுக்கப்படவில்லை தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் இதற்கு மேலும் நாங்கள் போராட்டம் நடத்துவோம் போராட்டம் நடத்துவோம் என்று சொன்னால் என்ன செய்வது ஆகவே இதிலிருந்து பொதமக்களும் இளைஞர்களும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்

தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களும் மகிழ்ச்சி அடையும் அளவுக்கு இந்த அறிவிப்பு இருக்கிறது இது ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கு கிடைத்த வெற்றி என்று நான் கருதுகிறேன் அதற்காக பாடுபட்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக அதிகாரிகள் அனைத்து தறைகளிலும் கவனம் செலுத்தி சிறப்பான முறையில் பணியாற்றிய காரணத்தினால் இன்றையக்கு இந்திபாவிலேயே தமிழ்நாடு சிறந்த ஆளுமைத் திறன் மிக்க மாநிலம் என்ற அந்தஸ்தை பெற்றுள்ளது

அதுவும் அற்புதமான மருத்துவக் கல்லூரிகளாக இருக்கும் அந்த மருத்துவமனையும் சிறப்பானதாக இருக்கும் தனியார் மருத்துவமனையை விட கூடுதலான வசதிகளை கொண்ட மருத்துவமனையாக நாங்கள் உருவாக்கி தருகிறோம்

இன்று ஆவடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகம் முதலிடத்தை பெற்றுள்ளதை ஏற்றுக்கொள்ளாமல் திமுக தலைவர் திரு மு க வஸ்டாலின் கருத்து தெரிவித்துள்ளது அரசியல் காழ்ப்புணர்ச்சியே காரணம் என்று கூறினார் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு விரைவில் தேர்தல் நடைபெறும் என்றும் அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார்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

அந்த உரைஎய மாணவர்கள் தங்கள் இல்லங்களிலிருந்து வாட்ஸ் அப் மூலமாக பேஸ்புக் மூலமாக தொலைக்காட்சி முலமாகவும் தெரிந்து கொள்ளலாம் என்பதுதான் எங்களுடைய நோக்கமே தவிர்

சிறந்த நிர்வாகத்திற்கான மாநில அரசுகளின் பட்டியலில் தமிழகம் முதலிடத்தை பிடித்துள்ளது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு கூறியுள்ளார்

இதற்னக முதலமைச்சருக்கும் அவரது அளமச்சரவை சகாக்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் அதில் தெரிவித்துள்ளார் அனைத்துத் துறைகளிலும் தமிழகம் முன்னேறுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு ராமதாசு அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார்

நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் பிரதமர் உரை முடிந்த பின்னர் அதன் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகும்

மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும்

இன்று புதுதில்லியில் பொதத் துறை வங்கிகளின் தலைவர்களுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார் மின்னு பணப் பரிவர்த்தனைக்கு கூடுதல் ஊக்கம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் அறிவுறுத்தினார் மாவட்டச் செய்திகள் மதுரை மாவட்டத்தில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நட்பெற்ற முதற்கட்டத் தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ள கல்லூரியின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆட்சியர் திரு வினய் இன்று ஆய்வு மேற்கொண்டார் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை தீயணைப்பு நிலையத்தில் தீயணைப்பு இயக்குநர் திரு சைலேந்திர பாபு இன்று ஆய்வு மேற்கொண்டார்

இதன்காரணமாக விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக் கழகத்தின் நூலகம் மற்றும் வகுப்பறை கட்டங்களை அப்பல்கலைக் கழக வேந்தர் திரு பத்மநாபன் இன்று திறந்து வைத்தார் திருவாரூர் மாவட்டம் முத்தப்பேட்டையை அடுத்துள்ள உலக பிரசித்திப் பெற்ற தர்காவில் கந்தாரி விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது சென்னை பள்ளிக்கரணை குப்பக் கிடங்கு பகுதியில் தயாரிக்கப்படும் இயற்கை உரங்களை பயன்படுத்தி கீரைகள் காய்கறிகள் போன்றவற்றை மாநகராட்சி பயிரிடத் தொடங்கியுள்ளது

ரஞ்சிக் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தமிழகம் மத்தியப்பிரதேசம் இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது

புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான தேர்வு போட்டியின் மகளிர் பிரிவு இறுதியாட்டங்களில் இவர்கள் வெற்றி பெற்றனர்